தீவிரவாதத்துக்குஎதிராகபாகிஸ்தான் உறுதியானநடவடிக்கைளைமேற்கொள்ளவேண்டுமென்று இந்தியாவலியுறுத்தியுள்ளது

சீரானகுடிநீர் விநியோகத்தைவலியுறுத்திதிமுகசாா்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றுஆப்கானிஸ்தானைஎதிர்கொள்கிறது

வளர்ச்சியைக்குவிப்பது வேலைவாய்ப்புகளைஉருவாக்குவதுபோன்றவற்றுக்குத் புதிய தேவையானநடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகஆலோசிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசுதீவிரவாதத்துக்குஎதிராகஉறுதியானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்று பாகிஸ்தான் இந்தியாவலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவெளியுறவுத்துறைசெயலர் திருரவீஸ்குமாா் இன்று தீவிரவாதஅமைப்புகளுக்குநிதிஆதாரங்கள் கிடைப்பதைதடுப்பதற்குஅந்நாட்டுஅரசுஉரியநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார்

நாடாளுமன்றநடவடிக்கைகள் சுமூகமாகநடைபெறுவதுடறுதிசெய்யப்படும் என்றுமக்களவைத் தலைவா திருஷம் பிர்லாகூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் பேசியஅவா் அனைத்தஉறுப்பினா்களுக்கும் உரியவாய்ப்பு வழங்கப்படும் என்றார் நாடாளுமன்றகுழுக் கூட்டங்கள் ஆக்கப்பூர்வமாகஅமைவது அவைநடவடக்கைகளின் செயல்பாடுகளைமேம்படுத்துவதற்குஉதவிடும் என்றும் அவர் கூறினார் பிறநாடுகளில் பின்பற்றப்படும் சிறந்தநாடாளுமன்றநடைமுறைகளைசெயல்படுத்ததாம் முயற்சிமேற்கொள்ளஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உறுப்பினர்கள் நூலகவசதிகளைகைபேசிசெயலி மூலமாகஅறிந்துகொள்வதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதன் மூவம் அவைநடவடிக்கைகள் தொடர்பானவிதிகள் மற்றும் நெறிமுறைகளைஉறுப்பினர்கள் எளிதாகஅறிந்துகொள்ள முடியும் என்றும் திருஷம் பிர்லாதெரிவித்தார் சரக்குமற்றும் சேவைவரிக்கானபதிவு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவருவாய்த்துறைசெயலர் திருஅஜய் பூஷன் பாண்டேகூறியுள்ளாா் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தவரிவிதிப்பிற்கானகுழுமத்தின் கூட்டத்திற்குப் பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பல்வேறுதரப்பினரிடமிருந்துவந்துள்ளகோரிக்கைகளைஏற்று இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅவா் தெரிவித்தார் ஆதார் எண்ணைக் கொண்டுபதிவு செய்துகொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் குறைக்கப்பட்டவரிவிகிதங்களைசெயல்படுத்தாதவர்களுக்குபத்துசதவீதம் வரைஅபராதம விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் தீவிரவாதிஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்

இடையேதுப்பாக்கிசண்டைநடைபெற்றுவருவதாகவும் இருதரப்புக்கும் கூடுதல் படைவீரர்கள் அப்பகுதிக்கு அனுப்ப்பட்டிருப்பதாகவும் எமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியவிமானப்படைஅதிகாரிகள் சிலருக்குஎதிராகசிபிஐவழக்குபதிவு செய்துள்ளது

இது தொடர்பாகசர்ச்சைக்குரியடுப்பந்ததாரர் சஞ்ஜய் பண்டாரியின் அலுவலகம் மற்றும் இல்லத்தில் சிபிஐஅதிகாரிகள் இன்றுசோதனைமேற்கொண்டனர் தெலங்கானாஉயர்நீதிமன்றத்தின் தலைமைநீதிபதியாகதிருராகவேந்திராசிங் சௌஹான் இன்றுபதவியேற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ஆளுநர் திரு இ எஸ் எல் நரசிம்மன் அவருக்குபதவிப்பிரமாணம் செய்துவைத்தாா் தெலங்கானாமுதலமைச்சா் திருசந்திரசேகரராவ் மற்றும் அம்மாநிலஅமைச்சா்கள் சிவா் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

சென்னையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசியமாநிலஅமைச்ச் திருஜெயக்குமார் அனைவரும் மரம் நட வேண்டும் என்றுவேண்டுகோள் விடுத்தார்

அக்கட்கட்சியின் நாடாளுமன்றசட்டமன்றஉறுப்பினர்கள் மற்றும் மூத்தநிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர்

தனிபாா் பள்ளிகள் பற்றாக்குறைஎனகூறினால் குடிநீர் அவற்றின் மீதுஉரியநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிபாளையம் பகுதிக்குஉட்பட்டமானவமானவிகளுக்குவிலையில்லாமடிக்கணினிகளைவழங்கியபின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினார்

தமிழகத்தில் நிலவிவரும் தண்ணீர் பற்றாக்குறையைகளைவதற்குபல்வேறுநடவடிக்கைகளைமாநிலஅரசுமேற்கொண்டுவருவதாக சமூக நலத்துறைஅமைச்சர் திருமதிசரோஜாகூறியுள்ளார்

இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசரநிலைமேலும் ஒருமாதகாலத்திற்குநீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கையை அந்நாட்டு அதிபர் திருமை திரி பாலசிறிசேனாவெளியிட்டுள்ளார் அந்நாட்டில் நேரிட்டதொடர்குண்டுவெடிப்பு சம்பவத்தைஅடுத்துஅவசரநிலைபிறப்பிக்கப்பட்டது தீவிரவாதிகளுக்குஎதிராகபாதுகாப்புப் படையினர் உறுதியானநடவடிக்கைகளைமேற்கொள்ள இது வகைசெய்வதாகஅந்நாட்டுஅரசுகூறியுள்ளது

சௌத்தாம்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரடிப்படிபிற்பகல் மூன்றுமணிக்குதொடங்குகிறது

மாநிலஅளவிலானபேட்மிண்டன் போட்டிதேனிமாவட்டம் போடிநாயக்கனூரில் இன்றுதொடங்கியது